உளடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய உள்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது உலக கற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி

என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது

ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது

தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்துள்ளது ஜம்மு கஷ்மீரில் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுவதாகவும் இதற்காக குழு அமைக்கப்படுவதாகவும் ஊடகங்களில் வெளியாள செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது இதுபோன்ற எந்த கருத்துருவும் பரிசீலிக்கப்படவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது தொகுதி மறுவரையறை செய்வது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்தறை செயலர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் விவாதித்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்துறைச்செயலாளர் ராஜீவ் கவ்பா மற்றும் பாதுகாப்புத்துறையை சேர்ந்த உயரதிகாரிகளுடன் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் நிலவி வரும் சூழ்நிலை குறித்து மட்டும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் முதல் தேதி தொடங்கும் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மத்திய உள்துறை அளமச்சர் திரு அமித்ஷா உயர்மட்ட கூட்டத்தையும் நடத்தினார் அதில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஸ்கோயல் மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோர் கலந்துகொண்டனர் இக்கூட்டதத்தில் உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலை தொடர்பாகவும் அதை தொடர்ந்து எடுக்கவேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது உலக கற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இயற்கையையும் நாம் வாழும் பூமியையும் பாதுகாக்க சுற்றுச்சூழல் பேணப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வை முழுவதும் ஏற்படுத்தவதற்காக ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி மத்திய கற்றுச்சூழல்துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தாா் சுத்தமான காற்றை பெறுவதற்கு மக்கள் மரங்களை நடவேண்டும் என்று சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார்

மத்திய கற்றுக்சூழல் மற்றும் வனத்துறையின் இணை அமைச்சர் திரு பபுல் கப்ரியோ இன்று மட்டுமல்லாது எப்போதுமே இந்த வழக்கத்தை கொள்ளவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் திரு கபில்தேவ் நடிகர் ஜாக்கி ஷெராப் மற்றும் ரன்தீப் ஹூடா ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர் புதுதில்லியில் உள்ள அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு முதன்மை தலைமை இயக்குநர் இரா ஜோஷி ஆகாசவாணி பவனில் மரக்கன்றுகளை நட்டார் செல்ஃபி வித் சாப்ளின் என்ற பிரச்சாரத்திற்காக நாளை மும்பையில் திரைப்பட பிரிவு அலுவலக வளாகத்தில் நடைபெறும் விழாவில் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா ஈசா யோகா மையத்தின் சார்பாக நடத்தப்பட்டது இந்த மரக்கன்றுகள் கோவை மதுரை திருச்சி திருவண்ணாமலை ஆகிய மாட்டவங்களில் நடப்பட்டது திருச்சியில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது

நாட்டில் உள்ள விளையாட்டு மைதானங்கள் மற்றும் பயிற்சி மையங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அமைக்கப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜூஜூ தெரிவித்துள்ளார் பசுமை பூமியை உருவாக்கும் விதத்தில் உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று அசோகா மரங்களை திரு கிரண் ரிஜூஜூ நட்டார் இதுவொரு தொடக்கம் தான் என்றும் நாட்டில் உள்ள விளையாட்டுத்துறை அமைச்ககத்தின் கீழ் உள்ள விளையாட்டு மைதானங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் மரங்கள் தொடர்ந்து நடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டிலும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று உலக வங்கியின் பொருளாதார அறிக்கை தெரிவிக்கிறது இதே வளர்ச்சி விகிதம் அடுத்த இரண்டு நிதியாண்டுகளிலும் தொடரும் என்றும் அது கூறியுள்ளது

இப்போது மீண்டும் உலக வங்கி உறுதி செய்துள்ளது தனியார் நுகர்வு முதலீடு ஆகியவை மூலம் இந்த வளர்ச்சி இருக்கும் என்றும் அரசின் நிதிக் கொள்கை பணவீக்க கட்டப்பாடு இலக்கு ஆகியவை இதற்கு காரணிகளாக அமையும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது

உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியா தொடர்ந்து தன்னிடத்தை தக்கவைத்து கொண்டுள்ளது

ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு இம்மாத இறுதியில் அல்லது அடுத்தமாத தொடக்கத்தில் மேற்கொள்வதற்கான தயாரிப்புகள் தற்போது நடந்து வருகின்றன இது தொடர்பாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தயாரிப்பு ஏற்பாடுகளில் இறங்கியுள்ளது நாடு முழுவதும் கணக்கெடுப்பு பணிகளை ஒருங்கிணைத்து வருகிறது மாநில அளவில் இதற்கான பயிற்சிகள் அளிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நாளை இது தொடர்பான பயிற்சி பட்டறை ஒன்று தில்லியில் நடைபெறுகிறது இந்த ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு பல்வேறு நிறுவனங்கள் குறிப்பாக உற்பத்தி மற்றும் வினியோகிப்பது மேலும் விவசாயம் சாராத துறைகளில் சரக்கு மற்றும் சேவைகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்படும்

அதே அடிப்படையில் இந்த ஏழாவது கணக்கெடுப்பு நடத்தப்படும்என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புனித ரமலான் மாதத்தின் நிறைவு நாளான இன்று நாடு முழுவதும் இஸ்வாமிய மக்கள் ஈத் பெருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர் பள்ளி வாசல்களுக்குச் சென்று தொழுகை நடத்தியபின் ஒருவருக்கொருவா் ஈத் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் தலைநகர் தில்லியில் ஜமா மஸ்ஜித் பதேப்புரி மஸ்ஜித் ஈத்கா மஸ்ஜித் ஆகிய பள்ளிவாசல்களில் ஏராளமானோர் தொழுகை நடத்தினர் இந்நாளையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மத்திய பிரதேசத்திலும் வழக்கமான உற்சாகத்துடன் ஈத்பெருநாள் கொண்டாடப்பட்டதாகவும் தலைநகள் போபாலில் தலைமை காலி சிறப்பு தொகை நடைபெற்றதாகவும் எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் இதேபோல் உத்திரபிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட இதர பகுதிகளிலும் இஸ்லாமிய மக்கள் புனித ரமலாள் திருநாளை சிறப்பு தொழுகைகளுடன் கொண்டாடினர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த சிறப்பு நாள் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் அன்பையும் சமுதாயத்தில் ஏற்படுத்தும் நாளாக விளங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அர்ஜெண்டீனா தலைநகர் பியனஸ் ஏர்ஸ் ல் நடைபெறம் இரண்டாவது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் மாநாட்டில் கலந்துகொள்வதற்காக சமூகநீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் இன்று புறப்பட்டுச்சென்றார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளடக்கிய வளர்ச்சி குறித்தும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது மேலும் அவர்கள் தன்னிச்சையாக மரியாதையுடன் வாழ்வதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தித்தருவது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது சந்திரனுக்கு செலுத்தப்படும் இந்தியாவின் இரண்டாவது விண்கலம் சந்த்ரயான் இரண்டின் பயணத் திட்டத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ வெளியிட்டுள்ளது

மருத்துவ மாணவர் சோக்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன ராஜஸ்தானைச்சேர்ந்த நலின் கந்தேல்வால் முதலிடம் பிடித்தார் தில்லியைச்சேர்ந்த பவித் பன்சால் இரண்டாவது இடத்தையும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அக்ஷத் கவுசிக மூன்றாம் இடத்தையும் பெற்றனர்